கார்கில் போரின் வெற்றியைக் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நினைவு கூறுதல் களி கூறுதல் புத்தாக்கம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு கார்கில் விஜய்திவஸ் கொண்டாடப்படுகிறது

கடந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் நீர் சேமிப்பு நீர் மேலாண்மை குறித்து பிரதமர் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது

மத்திய நிதியமைச்சர் திருமதி

வாடகைக்கு அதேபோல் மின்சார பேருந்துகளை எடுக்கும் உள்ளுர் அமைப்புகளுக்கு சரக்கு சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

சிறப்பு பொதுவிநியோகத் திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் பாமாயில் மற்றும் மண்ணெண்ணெய் பனிக்கூழ் போன்ற குளிர்பானங்களை இணக்க முறை வரிவிதிப்பு எதிர்மறை பட்டியலில் சேர்த்தல் காப்பீடு மீதான வரி குறைத்தல் நெல் குற்றுகை சேவைகளுக்கு வரி விலக்களித்தல் போன்றவை இதில் அடங்கும்

மொசாம்பிக்கில் அந்நாட்டு அதிபா் பாதுகாப்பு அமைச்சா் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான பாகுகாப்பு உறவை செயல்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பொருளாதார மண்டல கண்காணிப்பு கடல்சார் தகவல்கள் பரிமாற்றம் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன

ராஜ்நாத்சிங்குடன் பாதுகாப்பு செயலர் திரு

இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு

நாட்டை பாதுகாப்பதில் இப்படையினரின் அர்ப்பணிப்பும் சேவையும் அளப்பரியது என்று பாராட்டியுள்ளார் இப்படையினரின் வீரத்தையும் தீரத்தையும் நாடு போற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார்

கிஷன் ரெட்டி அஞ்சலி செலுத்தினார்

புதுதில்லியில் இதனை தெரிவித்த மத்திய சாலைப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

பிரேசில் தலைநகர் ரியோடிஜெனீரோவில் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இந்தியா சார்பில் மத்திய சாலைப்போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை இணை அமைச்சர் ஜெனரல் வி

சிங் இதில் கலந்து கொண்டார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு கொலை சம்பவங்களில் இவர்கள் இருவருக்கும் தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது

எடியூரப்பா சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் தமது அரசு மீதான பெரும்பான்மையை நிருபிக்க உள்ளார்

இந்நாளையொட்டி அன்னாரது நினைவிடம் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் மாநில அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அப்துல்கலாம் சமுதாயக் காடுகள் திட்டத்தின் கீழ் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இத்தினத்தையொட்டி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் அப்துல்கலாம் விரும்பிய மனித சமுதாயம் அமைக்க உறுதி ஏற்போம் எனக் கூறியுள்ளார் அரியலூர் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு சார்பில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் அப்துல்கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர்

அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியும் திமுக சார்பில் கட்சித்தலைவர் திரு

ஸ்டாலினும் தத்தம் வேட்பாளர்களை ஆதரித்து இன்று வாக்கு சேகரிக்கின்றனர்

ஸ்டாலின் இன்று தொரப்பாடி உழவர் சந்தையில் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் திமுக வேட்பாளர் திரு கதிரானந்திற்கு ஆதரவு திரட்டினார்

பயிற்சி தர்மபுரியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய சென்னை அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இயக்குநர் திரு

நிலஅதிர்வு சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சுற்றியுள்ள சேலம் விமானநிலையம் காமலாபுரம் பூசாரிப்பட்டி காடையாம்பட்டி பகுதிகளில் இன்று லேசான நிலஅதிர்வு உணரப்பட்டது

விபத்து கோவை மாவட்டம் வெள்ளலூர் அருகே காரும் லாரியும்